தேவையான வசதிகள் செய்து தரப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்

மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

திரும்பியதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது

மீன்வளத் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான திட்டத்தை பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

முறைப்படி சேர்க்கப்படுகின்றன

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இத்தகைய கிளினிக்குகள் மூலம் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களை மேல்சிகிச்சைக்காக மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க முடியும் என்றும் இதனால் ஏழை எளிய மக்கள் மற்ற நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் கூறினார் இந்த மினி கிளினிக்குகளில் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் பணியில் இருப்பார் என்றும் அவர் கூறினார் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் இடுபொருட்கள் போன்றவற்றை உரிய நேரத்தில் மாநில அரசு வழங்கியதாலும் நல்ல மழை பெய்த காரணத்தாலும் மாநிலத்தில் இந்த ஆண்டு உணவு தானிய விளைச்சல் அதிகமாகி விவசாயிகளும் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் கல்லூரி மாணவர்களின் அரியர் தேர்வு விவகாரத்தில் யுஜிசி நடைமுறையை மாநில அரசு பின்பற்றும் என்று கூறினார் நீட் தேர்வு விவகாரத்தைப் பொறுத்தவரை அந்த தேர்வே வேண்டாம் என்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடு எனவும் அவர் தெரிவித்தார்

மாநிலத்தில் பெற்றோரின் மனநிலைக்கேற்ப பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் இரண்டாவது பெரிய மின்னனு உற்பத்தி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மாநில வருவாய் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் இந்திய மின்னணு தொழில் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கு ஒன்றில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

விளையாட்டு மைதானங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது

மைதானத்திற்குள் விளையாட வருபவர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் மைதானத்திற்குள் உள்ள கழிப்பறைகளை கத்தமாக பராமரிக்க வேண்டும் மைதானத்திற்குள் உடற்பயிற்சி செய்யும்போது பொதுமக்கள் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் விளையாட்டு மைதானத்திற்குள் உணவுப் பொருட்கள் விற்கக் கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன மீன்வளத் துறையின் நீடித்த வளர்ச்சிக்காள திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கிறார் சுயசா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ்

இதன்மூலம் ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடக்கும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது

இந்த செயலியில் கால்நடைகளுக்கான ஊட்டச்சத்து சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகள் தடுப்பூசிகள் போட வேண்டிய நாள் தொடர்பான விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

வெங்கைய நாயுடு நேற்று அதற்கான ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் தமது இருக்கையில் அர்ந்து தனிநபர் இடைவெளியுடன் மாதிரி கூட்டத்தையும் அவர் நடத்தினார் அப்போது மாநிலங்களவையில் உள்ள நான்கு மாடங்களிலும் மாநிலங்களவைச் செயலக ஊழியர்கள் புதிய இருக்கை ஏற்பாடு அடிப்படையில் தனிநபர் இடைவெளியுடன் அமர்ந்திருந்தனர் மக்களவையிலும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அமர்ந்து காணொலிக் காட்சி வாயிலாக அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளவிருப்பதால் அதற்கான ஒலி அஒளி ஏற்பாடுகளையும் திரு வெங்கைய நாயுடு ஆய்வு செய்தார்

இதன்பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வெங்கைய நாயுடு அனைத்து ஏற்பாடுகளும் திருப்தி அளிப்பதாக கூறினார் உள்துறை மற்றும் சுகாதாரத்துறை அளித்துள்ள அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் கடைபிடிக்குமாறு மாநிலங்களவைச் செயலக மூத்த அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரின்போது மக்களவை துணைத் தலைவரையும் தேர்வு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இத்தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மக்களவை குழுத் தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கூறினார் இந்நிலையில் மாநிலங்களவை துணத் தலைவர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஹரிவன்ஸ் சிங் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து அவர் நேற்று வேட்பு மனு தாக்கல் செய்தார் எதிர்க்கட்சிகள் சார்பில் பொதுவான வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

சந்தோஷ் கங்குவார் தலைமையில் நடைபெற்ற ஊழியர் வருங்கால வைப்பு நிதி வாரியக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது காப்பீட்டுத் திட்டத்துடன் கூடிய ஊழியர் வைப்புத் தொகை திட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கும் இந்தக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

இத்திட்டத்தில் சேர்ந்துள்ள நபர்கள் எதிர்பாராவிதமாக உயிரிழக்கும்போது இந்த பணப்பலன் அவர்களது குடும்பத்திற்கு கிடைக்கும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு கங்குவார் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான தாவாக்களை மின்னணு நீதிமன்றம் மூலமாக தீர்த்துக் கொள்ளும் புதிய வலைதளத்தை தொடங்கி வைத்தார்

நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நித்தி ஆயோக் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் காணொலிக் காட்சி வாயிலாக நேற்று பேசிய அவர்

நாட்டில் அதிகப்படியாக நெல் அறுவடை செய்யும்போது கிடைக்கும் நெல்லை கிடங்குகளில் பாதுகாப்பாக வைப்பதில் பல்வேறு பிரச்சினைகளை நாம் எதிர்கொண்டு வரும் நிலையில் அந்த நெல்லைக் கொன்டு எத்தனால் உற்பத்தி செய்வதன் மூலமாக நாட்டிற்கு இயற்கையான எரிபொருள் கிடைப்பதோடு கிடங்குகளில் வைக்கும் பிரச்சினைக்கும் தீர்வு ஏற்படும் என்று கூறினார் ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப் படையில் இன்று முறைப்படி சேர்க்கப்படுகின்றன அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் பிரான்ஸ் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி ஃப்லாரன்ஸ் பார்லி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவுள்ளனர் இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு ஃபிரான்ஸ் அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் உள்ளிட்டவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார்

சேலம் நாமக்கல் நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கன்னியாகுமி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகடலோர மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வாளிலை கூறியுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று சவுதி இளவரசர் திரு சவ்மாள் பின் அப்துல்லாசிஸ் அல் சௌத் தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு

வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மாஸ்கோவில் நேற்று ரஷ்ய வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு

பொதுத்துறை வங்கிகள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு வீடு தேடிச் சென்று சேவை அளிக்கும் வசதியை புதுதில்லியில் நேற்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார் தேனி மாவட்டம் பெரியகுளம் வராக நதியை தூய்மைப்படுத்தும் பணியை துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் நேற்று தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை கற்றியுள்ள கிராமங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொல்லியல் துறை இயக்குநர் திரு உதயசந்திரன் தெரிவித்துள்ளார்

சவுரவ் கங்குலி தபாய் சென்றுள்ளார் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஒய்வு பெறுவதாக கடந்த ஜூன் மாதம் அறிவித்த முன்னாள் ஆவர்வுண்டர் யுவராஜ் சிங் தமது ஓய்வு முடிவை நிறுத்தி வைத்து மீண்டும் கிரிக்கெட் விளையாட அனுமதிக்குமாறு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை அனுகியுள்ளார்